உயிரிழப்பை மத்திய அரசு பெருமளவு கட்டுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

உயர்நீதிமன்றம் வழங்கிய தீய்பை அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்றுள்ளன

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்நோய்த் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோர் சதவீதமும் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் அதிகம் என்று அவர் தெரிவித்துள்ளார்

அதேபோல் உலகிலேயே தனிநபர் பாதுகாப்பு உடைகளை அதிகமாக தயாரிக்கும் இரண்டாவது நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆறு மாதத்திற்கு முன்பு இதுபோன்ற உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்றுகூட இந்தியாவில் இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் இறக்குமதியை மட்டுமே நம்பியிருந்த நாம் இன்று நாளொன்றுக்கு மூன்று லட்சம் என்

நரேந்திர மோடி தெரிவித்தார் இதபோன்ற நடவடிக்கைகளால் பலரது உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தகவல்களையும் போலியான செய்திகளையும் எளிதாக அறிந்து கொள்ள தவறான குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் உண்மையான தகவல்களை ஏற்றுக் கொள்வதோடு பொய்யான தகவல்களை நிராகரிக்கும் பழக்கத்தை குழந்தைகளிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் குழந்தைகளிடம் வாசிப்புப் பழக்கம் குறைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்த அவர் எல்லையில்லா தகவல்கள் தற்போது கிடைப்பதால் அவற்றை அழிந்து தங்களை திறமையானவர்களாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளை அவர் கேட்டுக் கொண்டார் ஊரடங்கு காரணமாக பாடங்களை கற்பது பாதிக்கப்படுவதால் மாணவர்கள் மனஉளைச்சலுக்கு ஆளாகக் கூடாது என்றும் யோகா பயிற்சியின் மூலமாக உடல்திறனை மேம்படுத்தி மனதையும் பலப்படுத்திக் கொள்வதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்தும் பதற்றத்திலிருந்தும் விடுபட முடியும் என்றும் திரு வெங்கைய நாயுடு கூறினார் உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த சிறுவலுக்கு இதய அறுவை சிகிச்சைய சிறப்பாக செய்து முடித்த மருத்துவர்களுடன் காணொலி வாயிலாக நேற்று உரையாடியபோது இதனை அவர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளும் தவியார் மருத்துவமனைகளும் தரமான சிகிச்சை அளித்து வருவதால் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் நமது மாநிலத்திற்கு வருவதாகவும் அவர் கூறினார்

காமராஜ் கூறியுள்ளார்

தமிழக அரசு எடுத்த சுட்டரீதியான நடவடிக்கைகளால் இந்த தீர்ப்பு கிடைத்திருப்பதாக ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் சட்டப் போராட்டத்தின் மூலம் வெற்றிபெற தமிழக அரசுக்கு துணைநின்ற அளைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பை அஇஅதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளும் வரவேற்றுள்ளன அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை தமிழக அரசின் க்காதாரத்துறை இந்திய மருத்துவக் கவுன்சில் அடங்கிய குழுவை அமைத்து இடஒதுக்கீடு குறித்த முடிவை மூன்று மாதங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்திருப்பது இத்தீர்ப்பின் பலன்கள் விரைவில் நடைமுறைக்கு வர வகை செய்வதாக குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக இந்த தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமார் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாது என்று நம்பிக்கை தெரிவித்தார் உயா்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீடு தொடர்பான குழுவை அமைக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நாடு முழுவதும் இந்த வரிமுறை அமல்படுத்தப்பட்ட பின்னர் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வரி இழப்பை ஈடுபட்ட மத்திய அரசு இழப்பீடு வழங்கி வருகிறது

இதற்கு முன்பு

இத்தொடர்பாக நிலுவையில் உள்ள மனுக்களை உயர்நீதிமன்றமே விசாரித்து முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அஷோக் பூஷன் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது

நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையைப் பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமுட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல்பகுதியில் சூறாவளிக் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்தப்பகுதிக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

பங்களாதேஷ் நாட்டிற்கு இந்தியா அகலப் பாதைகளில் இயங்கக்கூடிய பத்து ரயில் எஞ்சின்களை வழங்கியுள்ளது சுயசார்பு பொருளாதார செயலியை உருவாக்கும் போட்டிக்கு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து மிகப் பெரிய வரவேற்பு இருப்பதாக அரசு கூறியுள்ளது வேலூர் மாவட்டத்தில் நோய்த் தொற்றை தடுக்கும் வகையில் கபகர குடிநீர் வழங்கும் நடமாடும் வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பிரவேஷ்குமார் நேற்று தொடங்கிவைத்தார்

இன்னசென்ட் திவ்யா நேற்று ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறையினருக்கான புத்தாக்க பயிற்சியை விழுப்புரம் சரக டிஐஜி திரு எழிலரசன் நேற்று தொடங்கி வைத்தார்

உளுந்தூர்பேட்டையில் இயங்கிவரும் இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி ஊழியர் ஒருவருக்கு நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் வங்கி மூடப்பட்டது

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரோட்போ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்